இன்று தொடங்கி வைத்தார்

பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார்

வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

முகக்கவசம் அணிவது

ஊரடங்கு தளர்வுகள் பண்டிகை காலம் மற்றும் குளிர்காலத்தை கருத்தில்கொண்டு இரண்டுமாதகால விழிப்புணர்வு இயக்கம் நடத்தப்பட உள்ளது

மக்கள் பங்களிப்புடன் கூடிய இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்ததற்காக பிரதமருக்கு தாம் நன்றி தெரிவித்து கொள்வதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

கோவிட் தொற்றுக்கு எதிரான பிரதமரின் மக்கள் இயக்கத்தை நாட்டு மக்கள் அனைவரும் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வேண்டுகோள் விடுத்துள்ளார் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளபடி முகக்கவசம் அணிதல் இரண்டு மீட்டர் துர இடைவெளியை கடைப்படித்தல் கைகளை அடிக்கடி கத்தப்படுத்துதல் போன்றவற்றை பின்பற்றி அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவது மூலமே இந்த உலகளாவிய பெருந்தொற்றில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று தமது டுவிட்டர் பதிவில் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார்

களடாவில் நடைபெறும் இந்தியாவில் முதலீடு என்ற மாநாட்டை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்து பேசிய அவர்

இந்தியாவில் அனைத்து தரப்பினருக்கும் உரிய வாய்ப்புகள் உள்ளதாக கூறிய அவர் வெளிநாட்டு தொழில் துறையினர் இந்தியாவில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து முதலீடு செய்ய முன்வரலாம் என்றார்

இந்தியா பிரச்சினைகளுக்கு தீர்வு கானும் நாடாக உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர் இப்போதும் எப்போதும் வலிமைவாய்ந்த நாடாக இந்தியா திகழும் என்றும் தெரிவித்தார்

ஐந்து சதவீதமாக உயா்ந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக மத்தியஸ்தம் செய்யும் பனியில் ஈடுபட்டுள்ள அப்துல்லா அப்துல்லா இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசினார் அந்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் அமைதி நடவடிக்கைகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் உறுதியளித்ததாக அவர் தெரிவித்துள்ளார்

ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்கி கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் தனிநபர் இடைவெளியை கடைப்பிடிப்பது

மனுக்கள் மீதான பரீசிலனை நாளை நடைபெறும்

கர்நாடகாவில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலியாக உள்ள தமிழ் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கர்நாடக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார் மூடப்பட்ட தமிழ் பள்ளிகளை மீண்டும் திறப்பது புதிதாக தொடங்கப்படும் தமிழ் பயிற்றுமொழி பள்ளிகளுக்கு அங்கீகாரம் அளிப்பதோடு பிற மொழி பள்ளிகளாக மாற்றப்பட்ட தமிழ் பள்ளிகளை மீன்டும் இயங்க செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார் நேபாளத்தில் கைலாளி மாவட்டம் திகாபூரில் இந்தியாவின் நிதியுதவியுடன் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ சரஸ்வதி மேல்நிலைப்பள்ளிக்கான புதிய கட்டிடத்தை காட்மாண்டுவில் உள்ள இந்திய துதரகத்தின் பிரதிநிதி மற்றும் நேபாள அரசின் ஒருங்கிணைப்புக்குழு பள்ளி நிர்வாகக்குழுவினர் இணைந்து இன்று தொடங்கி வைத்தனர்

பாலச்சந்திரன் கூறியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்